பிரதமர் திரு

மனுவை முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் தெரிவித்துள்ளார்

புவனேஷ்வரில் நடைபெறும் சர்வதேச ஆடவர் ஹாக்கி போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியா தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது

மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் மேம்பாட்டு திட்டங்கள் நாட்டின் பாதுகாப்பை உறுதிசெய்யும் வகையில் நக்சல் தீவிரவாதத்தை கட்டுப்படுத்துவது உள்ளிட்டவை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும்

தேசிய அளவிலான வளர்ச்சி திட்டங்களை கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மத்திய மாநில அரசுகளுடன் இணைந்து நடைமுறைப்படுத்துவது குறித்து இன்றைய கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமீத்ஷா நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொள்கின்றனர்

எடப்பாடி கே பழனிச்சாமி பிரதமர் திரு நரேந்திரமோடியை நேரில் சந்தித்து தமிழக வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கோரிக்கை மனுவை வழங்கினார் மக்கிய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமனை சந்கிக்க முதலமைச்சர் சரக்கு சேவை வரியில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நிலுவைத் தொகையை விரைவில் வழங்குமாறு கேட்டுக்கொண்டார்

துபாயில் இந்திய சமுதாயத்தினரிடையே பேசிய அவர் வளைகுடா பிராந்தியம் உட்பட உலகம் முழுவதிலும் உள்ள இந்திய தொழிலாளர்கள் மற்றும் வர்த்தக துறையினரின் நலனிற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டா் வேலைவாய்ப்பு எனும் பெயரில் தொழிலாளர்களை ஏமாற்றும் முகவர்களை தடுக்கும் வகையில் குடியுரிமை சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்

முதியோருக்கு இழைக்கப்படும் கொடுமைகளை தடுக்கும் வகையில் சர்வதேச அமைப்பு விடுத்த கோரிக்கையை ஐ

செங்கோட்டையன் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தண்ணீர் பற்றாக்குறையை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு

ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நம்பியூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது நிலவும் தண்ணீர் பற்றாக்குறையை தீர்க்க ஆசிரியர் சங்க நிதியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றார் நாளை மறுநாள் முதல் தன்ணீர் பற்றாக்குறை தொடர்பான ஆய்வுகள் நடத்தப்பட்டு இப்பிரச்சனை தீர்க்கப்படும் என்று கூறினார்

திண்டுக்கல் சீனிவாசன் இன்று நேரில் ஆய்வு செய்தார்

மாநில அமைச்சர்கள் திரு

சம்பத் திரு வெல்லமண்டி என் நடராஜன் திரு சேவூர் எஸ் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்ற இவ்விழாவில் அரசின் நலத்திட்ட உதவிகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன கோடை விழாவை முன்னிட்டு படகு சவாரி குதிரை சவாரி மலர் மற்றும் காய்கறி கண்காட்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

துரைக்கண்ணு நாளைத் தொடங்கி வைக்கிறார்

ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவர்களுக்கு அடிப்படை ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டு காலமுறை ஊதியம் வழங்க அரசு முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார்

ஜெயகாந்தன் தெரிவித்துள்ளார்